ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று சிறப்புரை ஆற்றுகிறார்

எடப்பாடி கே

மருந்துமாத்திரைகள் விநியோகிக்கப்படுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோதி இந்திய அமெரிக்க அரசியல் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று சிறப்புரை ஆற்றுகிறார் புதிய சவால்களை எதிர்கொள்வது என்னும் தலைப்பிலான இம்மாநாட்டில் இந்திய நேரப்படி இன்றிரவு ஒன்பது மணிக்கு பிரதமர் உரையாற்ற உள்ளார் வர்த்தகம் முதலீடு நீடித்த ளிசக்தி சுகாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது

ஜெய்சங்கர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்க துணைஅதிபர் மைக்பென்ஸ் உள்ளிட்டோர் ஏற்கனவே உரையாற்றி உள்ள நிலையில் பிரதமர் இன்று இரவு உரையாற்றுகிறார்

தமது ரஷ்ய பயணத்தின் ஒருபகுதியாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஷாய்குவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பரஸ்பர நலன்சார்ந்த பேச்சு வார்த்தைகளில் ஈடுபடுகிறார் இந்தியாவும் ரஷ்யாவும் நட்புறவு நாடுகளாக திகழ்வதால் இருநாடுகளின் ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்லும் பல்வேறு அரசியல் சார்ந்த அம்சங்களும் இந்த பேச்சு வார்த்தைகளில் இடம்பெறும் இதனிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தீவிரவாதம் பயங்கரவாதம் போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளனர்

ஜெய்சங்கருக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசநோய்க்காக வெளிநோயாளியாக தொடர் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் அவர்களின் இருப்பிடத்திலேயே தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்

தேவைப்படுபவா்களுக்கு நடமாடும் ஊடுருவிக் கருவிகளைக் கொண்டு அவர்களின் இருப்பிடத்திலேயே படம் எடுக்கப்பட்டதாகவும் தொலைபேசி வாயிலாகவும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்நோயாளிகளுக்கு தேவையான சத்துணவுகள் தன்னார்வலர்கள் வாயிலாக வழங்கப்பட்டு வருவதாகவும் இதன்மூலம் காசநோயாளிகள் எவ்வித சிரமமுமின்றி ஊரடங்கு காலத்தில் சிறப்பான சிகிச்சையை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார்

மாணாக்கர் அனைத்து அசல் மற்றும் நகல் சான்றிதழ்களுடன் கலந்தாய்வில் கலந்துகொள்ள வேண்டுமென கல்லூரி முதல்வர் திரு

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது